எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணாக்கருக்கு தமிழகத்தில் உள்ஒதுக்கீடு வழங்குவது குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஆணையம் பரிசீலிக்கும் என முதலமைச்சர் பேரவையில் கூறியுள்ளார்

கொரோனா வைரஸ் தாக்கத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த நாளை மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது மமமமம சட்டப்பேரவை கொரோனா தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுநோய் யாருக்கும் இல்லை என்றும் வெளிநாடுகளிலிருந்து வருபவா்களுக்கு மட்டுமே இந்நோய் ஓரிருவருக்கு இருப்பதாகவும் அதை தடுப்பதற்கு அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக இன்று பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் பேசிய எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் தமது ட்விட்டர் பக்கததில் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து முழுமையான விவரங்களை பேரவையில் தெரிவிக்க வேண்டு என்றார்

இதற்கு பதிலளித்த பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர்

உலகம் முழுவதும் இந்த நோய் தாக்கம் இருப்பதால் தேவையான கருவிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் ஆனால் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பல்வேறு உபகரணங்களைப் பெற்று வருவதாகவும் கூறினார் பின்னர் இதுதொடர்பாக விளக்கமளித்து பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அரசு போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சாிக்கை நடவடிக்கையை எடுத்து வருவதாகவும் கொரோனா நோய் குறித்த அச்சம் தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார் இதன் பின்னர் பேசிய பேரவைத் தலைவர் திரு

இதை தொடர்ந்து பேசிய மாநில உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு

அரசுப்பள்ளிகளில் பயின்ற மாணாக்கர் மருத்துவப் படிப்புகளில் குறைந்த அளவிலேயே சேர்வதற்கான காரணங்களை ஆராய்ந்து இந்நிலையை சரிசெய்ய அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை இந்த ஆணையம் பரிந்துரை செய்யும் என்றார்

இதுதொடர்பாக இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டதாக கூறினார் வரும் திங்கட்கிழமை முதல் காலை மற்றும் பிற்பகல் இரு வேளைகளிலும் அவை நடவடிக்கைகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமியை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டு தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க நாளை மக்கள் ஊரடங்கு பின்பற்றப்படும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முதலமைச்சா் திரு

கொரோனா தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என கூறியுள்ள அவர் பதட்டத்துடன் பொருட்களை வாங்குவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார்

பிரபாகர் தெரிவித்துள்ளார்